சீன அதிபா் திரு ஸி ஜின் பிங்கம் இரண்டுநாள் பயணமாக நாளை சென்னை வருகின்றனர்

இரு தலைவர்களின் வருகையடுத்து சென்னை மற்றும் மாமல்வபுரத்தில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளாா்

இந்தியாவின் மேரி கோம் மஞ்சுராணி ஜமுனா போரோ லவ்லினா போர்கோகெய்ன் ஆகியோர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள இந்தியா சீனா உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமா் திரு நரேந்திரமோடி இரண்டுநாள் பயணமாக நாளை சென்னை வருகிறாா் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு சென்னை வரும் சீன அதிபர் திரு ஸி ஜின் பிங் கை திரு நரேந்திரமோடி விமான நிலையத்தில் வரவேற்கவுள்ளார் உச்சிமாநாட்டையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இரு தலைவா்களும் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சரதம் அர்ஜுனன் தபசு வெண்ணை உருண்டை பாறை கடற்கரை கோவில் மற்றும் சிற்பங்களை பார்வையிடுகின்றனர் பின்னர் கலாச்சேத்ரா நடத்தும் கலை நிகழ்ச்சியிலும் இரு தலைவர்களும் பஙகேற்கின்றனர்

மாநாட்டையொட்டி நாளையும் நாளை மறுநாளும் கென்னை கிண்டி முதல் மாமல்லபுரம் வரை பல்வேறு தடங்களில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா இன்று ஆய்வு செய்தாா் அறிவியல் மற்றும் விண்வெளி துறையில் ஆர்வம் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிமுகப்படுத்தியுள்ள த்ருவ திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் பெங்களூருவில் இன்று தொடங்கி வைத்தாா்

வேளாண் உற்பத்தி மற்றும் நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பருவநிலை மாற்றம் மாணவா்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அந்தந்த துறையை சாா்ந்த விஞ்ஞானிகளுடன் அவா்கள் இணைந்து புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக திரு ரமேஷ் பொக்ரியால் கூறினார் இந்தியாவின் ஒவ்வொரு இளைஞனும் விளையாட்டில் ஆர்வம் காட்டினால் விளையாட்டு என்பது நம் நாட்டின் ஒரு தொழில் துறையாக மாறிவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்ச் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற விளையாட்டுக்கள் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் இளைஞர்களுக்கு விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் விளையாட்டு அமைச்சகங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால் ஆயிரம் கோடி டாலர் அளவில் இந்த விளையாட்டுத்துறையை மேம்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் கா்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது வில் அணைக்கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் காவிரி நீர் பகிர்வு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற காவிரி மேலாண்மைக் கூட்டத்தில் இந்த திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தப்படடதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக நீர்மின் திட்டக் குழுவிற்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கனர் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியடங்களுக்கு எழுத்துத் தேர்வு நடத்தாமல் நீரப்புவதற்கு தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு மாநில அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

அங்கு நடைபெறும் டெங்கு விழிப்புணர்வு கண்காட்சியை பார்வையிட்ட அவர் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து கொசு ஒழிப்பு காய்ச்சல் கண்டறிதல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மருத்துவ முகாம்கள் போன்றவை நடத்தப்பட்டு வருவதாகக் கூறினார் காய்ச்சல் அறிகுறி தென்பட்டவுடன் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்து கடைகளில் பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்தாா் ஈரோடு மாவட்டத்தை டெங்கு காய்ச்சல் இல்லாத மாவட்டமாக உருவாக்கும் முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் தெரிவித்துள்ளார் டெங்கு கொசு ஒழிப்பில் மாவட்ட நிாவாகத்தின் அறிவிப்புகளை தொடா்ந்து பின்பற்றாத தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் எச்சித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகளில் சுமார் பத்தாயிரம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான்காம் கட்ட அகழாய்வு குறித்த அறிக்கை மக்களிடையேயும் ஆய்வாளர்கள் இடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகத் தெரிவித்துள்ளார் அகழாய்வுப் பணிகள் ஓரிரு நாட்களில் நிறைவடைய உள்ளதாகவும் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட வசதியாக மதுரையில் கண்காட்சியாக அமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பும் பணி இன்று தொடங்கியது மாவட்ட ஆட்சியா் திரு சுப்ரமணியன் மத்திய தேர்தல் மேற்பாா்வையாளா் திரு வீரபத்ரடு ஆகியோா் இது தொடர்பான பணிகளை மேற்பார்வையிட்டனர்

இடைத்தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையின்போது திண்டிவனத்தில் தகுந்த ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கப் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஆர் சுப்ரமணியம் இது குறித்து மாவட்ட மீன்வளத்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை இரண்டுவார காலத்திற்கு ஒத்திவைத்தாா்

உதகமண்டலத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது

விளையாட்டுச் செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் மஞ்சுராணி ஜமுனா போரோ லவ்லினா போர்கோகெய்ன் ஆகியோர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

முன்னதாக டாஸ் வென்ற இற்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது